கஷ்மீரில் பாதுகாப்பு நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கிரீஸ் சூரினாம் மற்றும் கியூபா நாடுகளுக்கான அரசு முறை பயணத்தை இன்று தொடங்குகிறார் அரசு துறைகளில் இட ஒதுக்கீட்டு அடிப்படையில் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு பதவி உயர்வு வழங்குமாறு அனைத்து துறைகளையும் மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவித்த

நாடுமுழுவதும் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதில் கலந்துகொண்டுஅங்கு செய்யப்பட்டுள்ள பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பிரதமரிடம் விளக்கினாா் கஷ்மீர் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் அண்மையில் நடத்திய தாக்குதல்கள் பத்திரிகையாளர் கஜாத் புகாரி கொல்லப்பட்ட விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் திரு ராஜ்நாத் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது

கஷ்மீரில் பத்திரிகைபாளர் கஜாத் புகாரி கொல்லப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த அம்மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கஷ்மீர் பகுதியின் காவல்துறை துணைத் தலைவர் திரு வி கே விர்தி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு பிரகாஷ்பாணி ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த கொலையில் தொடா்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவா் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் யூளியன் பிரதேச துணை நிலை ஆளுனர்கள் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் கலந்துகொள்கின்றனர் நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலான திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது சென்ற ஆண்டில் முடிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் உள்பட ஆயுஷ்மான் பாரத் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் மற்றும் இந்திர தனுஷ் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முன்னோடி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் எனத் தெரிகிறது

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கிரீஸ் சூரினாம் மற்றும் கியூபா நாடுகளுக்கான அரசு முறை பயணத்தை இன்று தொடங்குகிறார் அவருடன் இணை துறை அமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செல்கின்றனர் ஒன்பது நாள் கொண்ட இந்த சுற்றுப் பயணத்தின் முதற்கட்டமாக ஏதன்ஸ் நகருக்கு செல்லும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கிரீஸ் அதிபர் பிரோகோபிஸ் பவ்லோபவுலஸ் அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார் ஏதன்ஸ் நகரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் பின்னர் அந்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் அவர் செல்கிறார் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சவளியினர் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் குடியரசு தலைவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் கிர்ஸில் தனது சுற்றுப் பயணத்தை முடித்து கொண்டு செவ்வாய் கிழமை சூரினாம் செல்லும் குடியரசு தலைவர் அந்நாட்டு அதிபர் திரு

இவ்விரு நாடுகளுக்கு இடையே சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் ஆயுர்வேத மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது

அப்போது இவ்விரு நாடுகள் இடையே இஹோமியோபதி மருத்துவம் உயிரி தொழில்நுட்பம் மருத்துவத்திற்கு பயன்படும் தாவரங்கள் உள்ளிட்டவை தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அருணாச்சலப் பிரதேசத்தில் அம்ருத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் கழிவு நீர் மேலாண்மை அமைப்புக்கான பணிகளுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு அடிக்கல் நாட்டுகிறார்

முன்னதாக இரண்டு நாள் பயணமாக குயடிசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு நேற்று இடாநகர் சென்றடைந்தார் அரசு பணிகளில் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குமாறு அனைத்து துறைகளையும் மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து மத்திய அரசின் அனைத்து துறைகளுக்கும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சி துறை அமைச்சகம் சுற்றிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது

அதைத் தொடர்ந்து திருமதி சுஷ்மா சுவராஜை சந்தித்த இந்த நாடுகளின் மூத்த அதிகாரிகள் ஐ நா பாதுகாப்பு சபையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தனர்

திரிபுராவில் கொவாய் நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப் பெருக்கு காரணமாக ஏராளமானோர் வீடுகளை இழந்துள்ளதுடன் பயிர்களுக்கும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது

தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அசாம் ரைபிள் படைப்பிரிவினர் ஆகியோர் இணைந்து அங்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நாடுமுழுவதும் ரம்ஜான் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதைமுன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வெளிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சகோதரத்துவத்தையும் மக்களிடையே புரிந்துணர்வையும் இப்பண்டிகை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார் நாட்டில் அமைதி நல்லிணக்கம் வளம் ஆகியவற்றை இப்பண்டிகை கொண்டு வரும் என்று திரு வெங்கைய்யா நாயுடு நம்மிக்கை தெரிவித்துள்ளார்

சாதாரண குற்றங்களில் ஈடுபட்ட இந்த கைதிகளை விடுவிக்க மாநில முதலமைச்சர் மெகபூபா முப்தி உத்தரவிட்டுள்ளார்

முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் அறிவுசார் சொத்துரிமை திருட்டில் ஈடுபட்டதாகவும் கூறி இந்த வரி விதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெிக்க அதிபர் திரு டெனால்டு டிரம்ப் நடவடிக்கைக்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது சீனாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது இதேபோன்று வரி விதிக்கப்படும் என்று சீன வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது

சா்வதேச அளவில் அவரது சொத்துக்களை முடக்க இந்திய கடன் வசூல் தீா்ப்பாயத்தின் சாா்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது இதை எதிர்த்து மல்லையா தரப்பில் லண்டன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாித்த நீதிபதி திரு அண்ரோ என்சா கடந்த மாதம் அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது வழக்கு செலவுகளுக்காக இந்த தொகையை செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது ஜப்பானில் தொழிலாளா்கள் பற்றாக்குறையை சமாளிக்கும் விதமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களை அதிக அளவில் அனுமதிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்நாட்டின் பொருளாதார மற்றும் நிதிக்கொள்கைகள் துறை அமைச்சர் திரு டோஷிமிட்சு மொடேகி கூறியுள்ளார்

கட்டுமானத்துறை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளா்களை அதிக அளவில் அனுமதிக்கும் வகையில் விசா நடைமுறைகள் தளா்த்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் இவ்வாறு ஜப்பானுக்கு வரும் தொழிலாளா்கள் ஐந்து ஆண்டுகள் வரை அங்கு தங்கியிருக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டா் இங்கிலாந்தில் குடியேற்ற நடைமுறைகளில் மாறுதல் செய்வதற்கான கொள்கை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன் மூவம் விசா நடைமுறைகள் எளிதாக்கப்படும் என்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் துறையினரும் ஊழியர்களும் பயன்பெறுவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தகவல் தொழில்நுட்ப துறை இதன் மூலம் அதிக பயன் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது